மக்களவை நான்காம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

ரஷ்ய அதிபர் திரு விளாடிமீர் புட்டினை வடகொரிய அதிபர் திரு கிம் ஜோங் உன் இன்று சந்தித்து பேசுகிறார்

பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதருமான திரு நரேந்திரமோடி ஜார்கண்ட் மாநிலம் லோகார்தகாவிலும் மேற்கு வங்க மாநிலத்திலும் நேற்று பொதுக்கூட்டத்தில் பேசினார் இன்று அவர் பீஹாரின் தர்பங்காவிலும் உத்திரபிரதேசத்தின் பாங்காவிலும் தாம் போட்டியிடும் வாரணாசியிலும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை திரு நரேந்திர மோடி நாளை தாக்கல் செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா உத்திரபிரதேச மாநிலம் உன்னாவோ மற்றும் காசிபுரில் நடைபெறும் பிரச்சார பொதுக் கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றுகிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி ராஜஸ்தான் மாநிலம் ஐவோர் அஜ்மீர் மற்றும் கோட்டாவில் நடைபெறும் பொதுக் கூட்டங்களில் இன்று கலந்துகொள்கிறார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி உத்திர பிரதேச மாநிலம் ஜலானில் இன்று நடைபெறும் பிரச்சார பொதுக் கூட்டத்தில் பங்கேற்கிறார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் செல்வி மாயாவதி ஷஜகான்பூர் மற்றும் கண்ணாஜ்ஜில் இன்று நடைபெறும் பேரணிகளில் கலந்துகொள்கிறார்

மேற்கு வங்கத்தில் எட்டு ஒடிசா மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஆறு

வாக்குப் பதிவு எந்திரங்கள் சேதப்படுத்தப்பட்டது வாக்கு பதிவு நடைமுறைகளில் குறைபாடுகள் உள்ளிட்ட காரணங்களால் மறு வாக்குப் பதிவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது நாகாலாந்தின் தியூய் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வாக்குச் சாவடியிலும் இன்று மறுவாக்குப் பதிவு நடைபெறுகிறது

உத்திரபிரதேச மாநிலம் ஆக்ரா மக்களவை தொகுதிக்கு உட்பட் ஒரு வாக்குச் சாவடியிலும் இன்று மறு வாக்குப் பதிவு நடைபெறுகிறது

இலங்கையின் காவல்துறை தலைவரும் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை செயாளரும் உடனடியாக பதவி விலகுமாறு அந்நாட்டு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது முன்னதாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அதிபர் திரு மைத்திரி பால சிறிசேனா பாதுகாப்பு படையினரின் பணிகளில் கவனக்குறைவு ஏற்பட்டதாலேயே இந்த தாக்குதல்கள் நடைபெற்றதாக தெரிவித்தார் இலங்கையின் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு துறையில் உடனடியாக சில மாற்றங்களை தாம் மேற்கொள்ளப்போவதாகவும் அவர் கூறினார்

ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த ஆண்டில் தீவிரவாதத்தை முறியடிப்பதில் பாதுகாப்பு படை சிறப்பாக செயல்பட்டது என்றார் தற்போது தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு வரும் நிலையில் கஷ்மீர் பள்ளத்தாக்கில் புதிதாக தீவிரவாத தலைவர்கள் யாரும் உருவாக வில்லை என்று குறிப்பிட்டார்

ஆந்திர மாநிலம் திருப்பதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இளைஞர்கள் விவசாயத்தில் அதிக அளவில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நீடித்த மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு வலுவான வேளாண் கட்டமைப்பு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார் புதுதில்லியிலுள்ள இலங்கை தூதரகத்திற்கு நேரில் சென்ற வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு வி கே சிங் அந்நாட்டில் நடைபெற்ற குண்டு வெடிப்பு சம்பவங்களில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொண்டார் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தூதரக அதிகாரிகளிடம் அமைச்சர் தெரிவித்ததாக வெளியறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் டுவிட்டரில் தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமீர் புட்டினை வடகொரிய அதிபர் திரு கிம் ஜோங் உன் இன்று சந்தித்து பேசுகிறார் ரஷ்யாவின் விளாடி வோஸ்டோக் நகரில் நடைபெறும் இந்த பேச்சுவார்தையை முன்னிட்டு திரு கிம் ஜோங் உன் ரயில் மூலம் அங்கு சென்றடைந்துள்ளார் கொரிய தீப கற்பத்தில் அணு ஆயுத ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக அவர்கள் இருவரும் பேச்சு நடத்துவார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன வடகொரிய அதிபர் திரு கிம் ஜோங் உன் ரஷ்ய அதிபரை நேரில் சந்தித்து பேசுவது இதுவே முதல் முறையாகும் கச்சா எண்ணெய் உற்பத்தியை தற்போது அதிகரிக்கும் எண்ணம் எதுவும் இல்லை என்று சவுதி அரேபியா கூறியுள்ளது ரியாத் நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அந்நாட்டு எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கலித் அல் பாலிக் வெனிசுலா மற்றும் ஈரானில் ஏற்பட்டுள்ள சூழல்கள் காரணமாக உலக அளவில் கச்சா எண்ணெய் கையிருப்பு தொடர்பாக சவுதி அரேபியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்றாா் ஈரான் மீதான அமெரிக்காவின் சில தடைகள் விலக்கிக்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் சவுதி அரேபியா கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்நாட்டு அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவின் நடவடிக்கையால் ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் சீனா இந்தியா துருக்கி உள்ளிட்ட எட்டு நாடுகள் பயனடையும்

இதனிடையே உக்ரைனின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள லோதிமிர் ஜெலன்ஸ்கீ ரஷ்யாவின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் அந்நாட்டின் மீது அதிக சர்வதேச தடைகள் விதிக்கப்பட வேண்டும்என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்

இந்த வழித்தடம் தென்கிழக்கு ஆசியா மத்திய ஆசியா வளைகுடா நாடுகள் ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை சாலை மற்றும் கடல் வழியாக இணைக்கும் வகையில் அமைக்கப்படுகிறது சீனா பாகிஸ்தான் இடையே அமைக்கப்படும் பொருளாதார வழித்தடம் ஆக்கிரமிப்பு கஷ்மீர் வழியாக அமைக்கப்படுவதால் இந்தியா இந்த கூட்டத்தை புறக்கணித்து வருகிறது இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நேபாள அதிபர் திருமதி பித்தியா தேவி பண்டாரி பெய்ஜிங் சென்றடைந்துள்ளார்

கொல்கத்தாவில் இன்று இரவு எட்டு மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் அரையிறுதி போட்டிஇன்று நடைபெறவுள்ளது